தலைமை தேர்தல் ஆணையர் திரு

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு தமது அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சுனில் அரோரா தலைமையில் சென்னையில் வரும் செவ்வாய்கிழமை அனைத்துக்கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு

சுனில் அரோரா கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் கூறினார்

நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நீர் மேலாண்மை திட்டத்தின்கீழ் மாநிலம் முழுவதும் தடுப்பணைகள் கட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் விவசாயக் கடன் ரத்து பெரியார் சமத்துவபுரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாக கூறினார் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசு எவ்விக நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளா்

மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றார்

ஆசியா மரியம் தெரிவித்துள்ளார்

சிவராசு தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு யோகேஷ் பி மகசி தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் நேரில் தெரிவிக்கலாம் என கூறியுள்ளார்

ராசாமணி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சாதனைகள் நிகழ்த்தப்படும் போது பல்வேறு நாட்டு மக்கள் மகிழ்ச்சியடையும் அதே வேளையில் எதிர்க்கட்சியினர் குறை கூறி வருவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் இதனிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பொதுச்செயலர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் வரும் திங்கட்கிழமை முதல் இங்கு பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

அமீத்ஷா இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்

அமீத்ஷா மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல்முறை

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி ஆய்வு செய்து விளக்கமளிக்க வேண்டும் என்றார்

கேரளா ஹம்ச பர் ஹவுரா உள்ளிட்ட தொலைதூர விரைவு ரயில்களில் தேசிய வாக்காளர் சேவை உதவி மைய எண்கள் உள்ளிட்டவை குறித்த விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன

பொலிவிய அதிபர் யவோ மொரல்ஸ் குடியரசு தலைவருக்கு இவ்விருதை வழங்கினார்

இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் தேர்தல் சமயத்தில் இத்தகைய சோதனை அவசியமற்றது என்றும் எவ்வித வழக்குகளையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார்